ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்தியதாக்குதலில் பாதுகாப்புப் படைவீரர் ஒருவர் உயிரிழந்தார்

ஆசியசாம்பியன் கோப்பைஹாக்கிப் போட்டிஅரை இறுதிஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானைஎதிர்கொள்கிறது

இரு நாடுகளுக்கும் இடையேயானஉறவைமேலும் வலுப்படுத்த இந்தபயணம் உதவிடும் என்றுபிரதமர் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயானவருடாந்திரஉச்சிமாநாட்டிலும் அவர் பங்கேற்கவுள்ளார்

அங்குஅந்நாட்டுபிரதம் திரு ஸின் ஜோஅபே யுடன் பேச்சுநடத்தவுள்ளார்

நாளைமறுநாள் இந்தியவம்சாவளியினரிடையேபிரதமர் உரையாற்றவுள்ளார் பின்னர் ஜப்பான் தொழிலதிபர்களுடனும் அவர் பேச்சுநடத்தவுள்ளார் இந்தபயணத்தின்போது நாடுகளுக்கும் இரு இடையேஒத்துழைப்பவலுப்படுத்துவதற்கானஒப்பந்தங்களும் கையெழுத்தாகவுள்ளன விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காக அதிகிட்பதற்காகவழிமுறைகளைபரிந்துரைப்பதற்காக அமைக்கப்பட்ட ஆளுநர்கள் குடியரசுத் குழு தலைவர் திருராம்நாத் கோவிந்திடம் தமதுபரிந்துரையைசம்ப்பித்துள்ளது இக்குழுவின் தலைவரும் உத்திரபிரதேசஆளுநரமானதிருராம் நாயக் நேற்று இதனைசமா்ப்பித்தாா்

ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்தியதாக்குதலில் மத்தியதொழிலகபாதுகாப்புப்படைவீரர் ஒருவா உயிரிழந்தார்

இந்ததாக்குதலில் ஒருவர் காயமடைந்தார் ஜம்மு கஷ்மீரில் இரண்டாம் கட்டஉள்ளாட்சிதேர்தலுக்கானவேட்புமலுதாக்கல் நேற்றுதொடங்கியது கஷ்மீர் மண்டலத்திற்குஉட்பட்டஒன்பதமாவட்டங்களில் நடைபெறவுள்ள இந்ததேர்தலுக்கானவேட்புமனுக்களைதாக்கல் செய்யஅடுத்தமாதம் இரண்டாம் தேதிகடைசிநாளாகும்

உச்சநீதிமன்றதீர்ப்பினைஅடுத்து இந்தநடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டுள்ளதாகதொலைத்தொடர்புத்துறைதெிவித்துள்ளது

மத்தியபிரதேசசட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இரண்டாவதுவேட்பாளர் பட்டியலைபகுஜன் சமாற் கட்சிவெளியிட்டுள்ளது

வடகிழக்குதிருவிழா இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது சா்வதேசமையத்தில் ஐந்துநாட்கள் நடைபெறவுள்ள இந்ததிருவிழாவைஒட்டிவடகிழக்குமாநிலங்களின் கலாச்சாரத்தைபிரதிபலிக்கும் கலைநிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளது வடகிழக்குமாநிலதிரைப்படத் திருவிழாவும இதனையொட்டிநடைபெறவுள்ளது இம்மாநிலங்களைச் சேர்ந்தகைவினைக் கலைஞர்களின் உற்பத்திப் பொருட்களின் விற்பனைகண்காட்சியும் நடைபெறவுள்ளது இலங்கைபிரதமர் பதவியிலிருந்துதிருரணில் விக்ரமசிங்கே யைஅந்நாட்டுஅதிபர் திருமைதிரிபாலசிறிசேனாநீக்கியுள்ளார் புதியபிரதமராகமுன்னாள் அதிபர் திருமகிந்தாராஜபக்சேபதவியேற்றுள்ளார் இதற்கிடையே பிரதமர் பதவியில் தாம் தொடர்ந்துநீடிப்பதாகவும் நாடாளுமன்றத்தில் தமக்குபெரும்பான்மைஆதரவு இருப்பதாகவும் திருரணில் விக்ரமசிங்கேகூறியுள்ளார் பிரபலமணிப்பூர் நடனகலைஞர் ராஜ்குமார் சிங்ஹா ஜித்சிங் கிற்குதாகூர் விருதுஅறிவிக்கப்பட்டுள்ளது

இந்தவிருதுக்காகதோ்ந்தெடுக்கப் நிறுவனங்களுக்கும் பட்டவர்களுக்கும் பிரதமர் திருநரேந்திரமோடிவாழ்த்துதெரிவித்துள்ளார் சாலைபாதுகாப்பு விதிகளைஅனைவரும் முழுமையாககடைபிடிக்கவேண்டுமென்றுமுதலமைச்சா் திருஎடப்பாடிபழனிசாமிகேட்டுக் கொண்டுள்ளார் இன்றுகோவையில் உயிர் என்றஅமைப்பை தொடங்கிவைத்துஅவர் பேசினார் சாலைவிபத்துக்களினால் ஏற்படும் உயிரிழப்புகளைதடுப்பதற்கானவிழிப்புணர்வு நடவடிக்கைகளை இந்தஅமைப்பு மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் நெடுஞ்சாலைகளில் விபத்துக்கள் ஏற்படுவதைதடுப்பதற்காகமாநிலஅரசுமேற்கொண்டநடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார்

இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இந்தகாய்ச்சல் குறித்தபொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லைஎன்றும் கேட்டுக் கொண்டாா் டெங்கு காய்ச்சலைகட்டுப்படுத்துவதற்குபொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்கவேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார்

மாவட்டத்தில் மத்தியஅரசின் முத்ராகடனுதவிதிட்டத்தின் கீழ் திருவாரூர் ஏராளமானோர் பயனடைந்துவருகின்றனர் இந்ததிட்டத்தின் கீழ் இதுவரை நூற்றுக்கணக்கானோர் பயனடைந்திருப்பதாக இந்தியன் ஓவாசீஸ் வங்கியின் முதன்மைமேலாளர் திருசெந்தில்குமார் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

தவாங் விழாவைநேற்றுதவாங்கியில் தொடங்கிவைத்துஅவர் பேசினார் கடந்தசிலஆண்டுகளாகஉள்நாடுமட்டுமன்றிவெளிநாட்டுகற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்துஅதிகரித்துவருவதாகஅவர் கூறினார்

புதியசுற்றுவாக் கொள்கையைமாநிலஅரசுவிரைவில் வெளியிடஉள்ளதாகவும் அவர் கூறினார் தவாங் திருவிழாவைப் பொறுத்தவரை இந்தஆண்டுகற்றுச்சூழல் மற்றும் இயற்கைக்குமுக்கியத்துவம் அளிப்பதைமையக்கருத்தாகக் கொண்டுகொண்டாடப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மத்தியஉள்துறை இணைஅமைச்சர் திருகிரண் ரிஜிஜு உட்படபவர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் ஹரியானாவில் திரைப்படநகரம் ஏற்படுத்தப்படும் என்றுஅம்மாநிலமுதலமைச்சள் திருமனோகள் லால் கட்டார் அறிவித்துள்ளார் நேற்றுகுர்கோனில் திரைப்படக் கொள்கையைவெளியிட்டுஅவர் பேசினாா தனியார் பங்களிப்புடன் இந்ததிரைப்படநகரம் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் திரைப்படத் துறையினர் மட்டுமன்றி இளைஞர்களுக்கு புதியவேலைவாய்ப்புகளைஉருவாக்குவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினர்ா

தொடர்பானஒப்புதல்களைஒற்றைசாளரமுறையில் பெறுவதற்கு திரைப்படம் இணையதளம் இந்த உதவிடும் என்றும் முதலமைச்சர் கூறினார்

காரணமாகஅப்பகுதியில் இருதரப்புக்கும் இடையேகடும் இதன் மோதல் ஏற்பட்டிருப்பதாகஅந்ததகவல்கள் கூறுகின்றன இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கு இடையேயாள மூன்றாவதுஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புனேயில் நடைபெறவுள்ளது

மலேசியா பாகிஸ்தானைஎதிர்கொள்கிறது